உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் வன்முறையைத் துண்டும் வகையில் செயல்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இண்டியா என்ற அமைப்பை தடை செய்ய மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் பத்து நாள் இயக்கத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி தொடங்க உள்ளது ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மருத்துவமனையில் குழந்தைகள் உயிரிழப்பைத் தடுக்க பன்நோக்கு மருத்துவ நிபுணர் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது ஈரான் ரானுவத் தளபதி ஜென்ரல் காசிம் சுலைமான் பாக்தாத் விமான நிலையத்தில் அமெரிக்க விமான தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்த சுட்டம் எந்த ஒரு நபரின் குடியுரிமையையும் பறித்துக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சுட்டம் இல்லையென்றும் மாறாக குடியுரிமை வழங்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சுட்டம் இது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இன்று மக்கள் விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பும் வகையில் தவறான தகவல்களை அளித்து வருவதாகக் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார் அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வரும் சிறபான்மையினர் பல்வேறு நெருக்குதல்கள் காரணமாகவே இங்கு வருவதாகவும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராகக் குரல் கொடுப்பவர்கள் தேசுப்பிதா மகாத்மா காந்தி பண்டித நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோரின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதாகவே கருத முடியும் என்றும் அவர் கூறினார் அண்டை நாடுகளுடனான உறவு குறித்து விடுதலை வாங்கித் தந்த தலைவர்கள் கொண்டிருந்த நிலையான கொள்கைக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பேசி வருவதாகவும் திரு அமித் ஷா குற்றம் சாட்டினார்

குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் பத்து நாள் இயக்கத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி தொடங்க உள்ளது புதுதில்லியில் உள்ள பிஜேபி கட்சி தலைமையகத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அனில் ஜெயின் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா புதுதில்லியில் நடைபெற உள்ள இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாகத் தெரிவித்தார் காஸியாபாதில் இயக்கத்தை பிஜேபி செயல் இந்த தலைவர் திரு ஜே பி நட்டா தொடங்கி வைப்பார் எனவும் அவர் தெரிவித்தார் லக்னோவில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் நாக்பூரில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரியும் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தின் போது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி கட்சியின் முக்கிய தலைவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவார்கள் எனவும் திரு ஜெயின் தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சிப் பணியாளர்கள் மூன்று கோடி குடும்பங்களை சந்தித்து சுடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் பிஜேபி கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே பொதுக் கூட்டங்கள் மற்றும் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி வருவதாகவும் திரு ஜெயின் தெரிவித்தார் தில்லியில் அங்கீகரிக்கப்படாத குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த இருபது குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஆணை மற்றும் பத்திரப்பதிவுகளை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி இன்று வழங்கினார் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு இதுதொடர்பாக அளித்திருந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் முதற்கட்டமாக சசூரஜ்பார்க் ராஜவிகாஸ் குடியிருப்புப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகக் கூறினார்

இவர்களுக்கான வீடுகள் படிப்படியாக ஒதுக்கி தரப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தப் பத்திரப்பதிவுக்காக வசூலிக்கப்படும் கட்டண தொகை தில்லி சிறப்பு மேம்பாட்டு நிதிக்கு அளிக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறினார் ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசம் விரைவிலேயே புதிய மாற்றங்களைப் பெற்று நாட்டுக்கு முன்மாதிரியாகத் திகழும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

குடியுரிமை திருத்த சுட்டம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜம்முவில் உள்ள ரோஹிங்யர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கம் மறைந்த அமைச்சர் அருண்ஜேட்லி பெயரில் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்தார் குழந்தைகள் உயிரிழப்பு நிகழ்ந்த ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள ஜே கே லாள் மருத்துவமனையில் நிலைமையை சமாளிப்பதற்காக பன்நோக்கு மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்றை மத்திய அரசு அனுப்பியுள்ளது மிகச்சிறந்த குழந்தைகள் நல மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்துறை மருத்துவ வல்லுநர்களைக் கொண்ட இந்தக்குழுவை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் ராஜஸ்தான் மாநில மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளது பாதிப்பு ஏற்பட்டதற்கான காரணங்களைக் கண்டறிந்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் இந்த மருத்துவ நிபுணர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட மருத்துவக்குழுவில் ஜோத்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிபுணர்களும் ஜோத்பூரில் உள்ள மண்டல சுகாதார இயக்குநரகத்தின் இயக்குநர் உள்ளிட்டோர் இடம் பெற்றுள்ளனர் ராஜஸ்தான் மாநில அமைச்சர்கள் திரு ரகு ஷர்மா மற்றும் திரு பிரதாப்சிங் இன்று மருத்துவமனைக்குச் சென்று பார்வையிட்டனர்

தொலைக்காட்சி செய்தி சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவர்களை விடுவிப்பதற்கான முடிவை மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் ஜம்மு கஷ்மீர் யூளியள் பிரதேச நிர்வாகமே எடுத்ததாகவும் கூறினார் திரு பஃருக் அப்துல்லா திரு ஒமர் அப்துல்லா திருமதி மெஹ்பூபா முப்தி ஆகியோர் வன்முறையைத் துண்டும் வகையில் அறிக்கைகள் வெளியிட்ட காரணத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் பாதுகாப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் திரு அமித் ஷா கூறினார் ஜம்மு கஷ்மீர் பள்ளத்தாக்கில் தற்போது நிலைமைக் கட்டுக்குள் இருப்பதாகத் தெரிவித்த அவர் நாளுக்குநாள் நிலைமை மேம்பட்டு வருவதாகவும் கூறினார் கஷ்மீரில் தற்போது ஒரு அங்குலம் கூட கலவரம் கொண்ட பகுதியாக இல்லையென்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் ஈராளில் குட்ஸ் பிரிவு ரானுவப் படை தளபதி ஜென்ரல் காசிம் சுலைமான் அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டார் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுலைமான் கொல்லப்பட்டதாக அமெரிக்க வெள்ளை மாளிகையும் அந்நாட்டின் ரானுவ தலைமையகமான பெள்டகனும் உறுதி செய்துள்ளது ஈரான் அரசின் ஊடகமும் இதனை உறுதி செய்துள்ளது அமெரிக்க தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் உயிரிழந்திருக்கக் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தத் தாக்குதல் குறித்து பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ரானுவம் எடுத்த பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளின் அடிப்படையிலும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்கப் படையினர் மற்றும் துதரக அதிகாரிகளை பாதுகாப்பதற்காகவும் ஈரானின் எதிர்கால தாக்குதல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் நோக்கிலும் காசிம் கலைமான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் ஈரான் ரானுவப் படைத்தளபதி கொல்லப்பட்டதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கான பொறுப்பை அமெரிக்கா முழுவதுமாக ஏற்றுக் கொண்டு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளார் சில நாட்களுக்கு முன் பாக்தாதில் உள்ள அமெரிக்க துதரகத்தை தாக்குவதற்கு எதிர்ப்பாளர்கள் முற்பட்ட போது அங்குள்ள பாதுகாப்புப் படையினருக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது